தலைப்புச் செய்திகள்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ரோஜர்

இன்று தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உருளைக்கிழங்கு ஆராய்ச்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாதனைகள் தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது

பட்ஜெட் கூட்டத்தொடர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் வெள்ளிக்கிழமை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் உரையுடன் தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார்

நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்கிநார்

மக்களவை தலைவர் திரு

மாநிலங்களவை தலைவர் திரு

எடப்பாடி கே

விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல்பெற முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்

விளையாட்டுத்துறையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

உதயகுமார் மதுரை மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கூடக்கோவில் முதல் நெடுங்குளம் வரையிலான ஒருவழி தட சாலையை இருவழி தட சாலையாக மாற்றும் பூர்வாங்க பணிகளை மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

புலிகள் காப்பகம் நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் இன்றுமுதல் பாபநாசம் மணிமுத்தாறு அகஸ்தியர் அருவிகள் சொரிமுத்து அய்யனார் கோவில் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர்

நெல்லை பாளையங்கோட்டையில் புத்தக கண்காட்சி வரும் சனிக்கிழமை தொடங்குகிறது

மேட்டுர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் இன்றுமாலையுடன் நிறுத்தப்படுகிறது